முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

குறைந்துள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

நோயாளிகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தைப் போக்கும் வகையில் தொலைக்காட்சி நூலக வசதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன

கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் விரைந்து செயல்படுத்த இந்நடவடிக்கை இந்நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

எடப்பாடி கே பழனிச்சாமியை மத்திய மின்துறை அமைச்சர் திரு

சிங் நாளை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் இதில் மின்சார திருத்த மசோதா குறித்தும் மின்துறை சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய புதிய மின்விநியோக திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்கிறார்

பெங்களூரிருந்து சிறப்பு விமானம் மூலம் நாளை சென்னை வர உள்ள இக்குழுவினர் முதலமைச்சர் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் துறை செயலாளர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

மத்திய சுகாதாரத்துறையின் கூடுதல் செயலர் ஆர்த்தி அகுஜா தலைமையில் இக்குழுவில் ராஜேந்திர ரத்னூ சுபோத் யாதவா டாக்டர் ஸ்வரயூ

ப் ச

கோடம்பாக்கம் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் கோவிட் தொற்று தொடர்பாக இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேனாம்பேட்டை பகுதியில் இறப்பு விகிதம் குறைந்திருப்பதாக எடுத்துரைத்தார்

இப்பகுதிகளில் அரிசி குடும்ப அட்டை தாரர்களுக்கு ஆயிரம் ருபாய் நிவாரண தொகையும் இலவச பொருட்களும் வழங்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்த அவர் சர்க்கரை அட்டை தாரர்களுக்கு தற்போதைய தருணத்தில் எதுவும் செய்ய முடியாது என்றும் இதுகுறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றும் குறிப்பிட்டார்

நகர் கொளத்தூர் பகுதிகளில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் காய்ச்சல் சிறப்பு முகாமை பார்வையிட்டு கபசுர குடிநீரை பொதுமக்களுக்கு இன்று வழங்கினார்

கொரோனா தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மாவட்டத்தில் உள்ள தாலுக்கா மருத்துவமனைகள் கோவிட் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று பாதிக்கப்படும் பகுதிகள் உடனடியாக கட்டுப்பாட்டு பகுதிகளாக தாமதமின்றி மாற்றப்படுவதாக எடுத்துரைத்தார்

இருவரி நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தேசிய மாதிரி ஆய்வு திட்ட சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென ஆட்சித்தலைவர் திரு

கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் நாளை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது இதனிடையே நீலகிரி மாவட்டம் தேவெளா கோவை மாவட்டம் வால்பாறை விழுப்புரம் கோலியனூர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது